தீவிரவாத சவால்களை எதிர்கொள்ள உலகளாவிய மாநாட்டின் அவசியத்தை பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு

உலககோப்பை கிரிக்கெட் போட்டியில் சௌத் ஆம்டனில் இன்று இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீசை எதிர்கொள்கிறது

பயங்கரவாதத்திற்கு எதிராக போராட ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கீழ் கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டு அருங்கிணைந்து செயலாற்றுவதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் பயங்கரவாதம் இல்லா சமூகத்தை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் தீவிரவாத சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நாடுகள் தங்கள் குறுகிய நோக்கிலிருந்து வெளிவந்து இணைந்து பணியாற்றுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு உறுப்பு நாடுகள் தீவிரவாத தடுப்பு மண்டல அமைப்பின் கீழ் ஒருங்கிணைந்து செயலாற்ற முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இலக்கியமும் கலாச்சாரமும் சமூகத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் குறிப்பாக இளைஞர்கள் சமூகத்தில் பயங்கரவாதத்தை பரப்புவது இதன்மூலம் தடுக்கப்படும் என்றார் நிதின் கட்காரி சிறு குறு நடுத்தர தொழில்பிரிவுகளில் வளர்ச்சிக்கான உந்துசக்தியும் வேலை வாய்ப்புகளும் அதிக அளவில் இருப்பதால் இதில் முதலீடு செய்ய தொழிற்சாலைகள் முன்வர வேண்டும் என்று இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் விற்பனை பிரிவுகள் விற்பனையாளர்களை கொண்ட அமைப்பை உருவாக்க பெரிய தொழில் நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ஊரக இந்தியாவின் வளர்ச்சிக்கு தொழிற்சாலைகள் சிறப்பாக பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

சிறந்த கொள்கைகள் மற்றும் புதுமையான படைப்பாற்றல் சிந்தனைகளை தெரிவிப்பதற்கான தனி இணையதளம் உருவாக்கப்பட்டு சிறு குறு நடுத்தர தொழில் பிரிவுகளின் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும் என்றார்

பிரகாஷ் ஜவ்தேக்கர் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதிகளை மத்திய அரசு விரைந்து வழங்கி வருவதாக சுட்டிக்காட்டினார்

நாட்டின் ஏற்றுமதியை மேம்படுத்தி தொழிற்சாலைகளின் வளர்ச்சியை இந்நோக்கில் எவ்வாறு முன்னெடுத்துச்செல்வது என்பதே நம்முன் இருக்கும் மிகப்பெரிய சவால் என்று குறிப்பிட்டார்

நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நாளை நடைபெறும் நித்தி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் திரு

இக்கூட்டத்திற்கு பின்னர் பிரதமரை சந்தித்து தமிழக வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கோரிக்கை மனுவை வழங்க உள்ள முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷாவையும் சந்தித்து பேசுகிறார்

மழை நீர் சேகரிப்பு வறட்சி நிவாரணம் வளர்ச்சி திட்டங்கள் இலக்குகள் மாவட்டங்களின் ஆக்கப்பூர்வ வளர்ச்சி திட்டங்கள் வேளாண் வளர்ச்சி நக்சல் தீவிரவாதத்தை உள்ளடக்கிய பாதுகாப்பு மேம்பாடு போன்றவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது கடந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளின் முன்னேற்றம் குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது

மறைவு விழுப்புரம் விக்கிவாண்டி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராதாமணி உடல்நலக்குறைவு காரணமான இன்றுகாலை உயிரிழந்தார்

முதலமைச்சர் தமிழகத்தில் ஐம்பத்து இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதி திராவிடர் பழங்குடியினா் பிற்படுத்தப்பட்டோா் மிகவும் பிற்படுத்தப்பட்டோா் மற்றும் சீா மரபினா் துறையின் கீழ் பல்வேறு கட்டிடங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இந்நிகழ்ச்சியில் மாநில ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி தொழில்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் இருமொழி கல்வி கொள்கை என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெளிவுபடுத்திய அவர் தமிழ் மொழிக்கு அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக சுட்டிக்காட்டினார்

அரசு பள்ளிகளுக்கு நிதி உதவி வழங்கும் தனி நபருக்கு வருமான வரி விலக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார்

ரத்த தானமும் பாதுகாப்பான ரத்த மாற்ற முறைகளும் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும்

திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாநகர காவல் ஆணையர் திரு

தஞ்சையில் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தஞ்சை மருத்துவக்கல்லூரி முதல்வர் குமுதா லிங்கராஜ் தொடங்கிவைத்தார்

பாலகிருஷ்ணன் காவிரி பிரச்சினையில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து சட்டமன்றத்தை கூட்டி முடிவெடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு

ஹாக்கி புவனேஷ்வரில் நடைபெறும் உலக ஹாக்கித் தொடர் இறுதிச்சுற்று போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இன்றிரவு இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது

வில்வித்தை நெதர்லாந்தில் நடைபெறும் உலக வில்வித்தைச் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ரெக்கர்வ் பிரிவின் இறுதிச்சுற்றில் நாளை மறுநாள் இந்தியா எதிர்கொள்கிறது